ஆசிரியர் தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி ஆசிரியப்பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

உதயகுமார் கூறியிருக்கிறார்

நரேந்திரமோதி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீர யூனியன் பிரதேசத்தில் இளம் பெண்கள் தீவிரவாத அமைப்பிற்குள் நுழைவதை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதனை தடுக்க வேண்டும் என்று மகளிர் பெண் காவல் அதிகாரிகளுக்கு பிரதமர் வலியுறுத்தினார் இக்குடிமைப்பணி அதிகாரிகளின் பயிற்சி ஹைதராபாத்தில் இன்றுடன் நிறைவடைந்து பல்வேறு பணியிடங்களில் அவர்கள் நியமனம் செய்யப்பட உள்ள நிலையில் உரிய ஆலோசனைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் பிரதமா் அவர்களிடம் எடுத்துரைத்தார்

ராஜ்நாத் சிங் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தில் இன்று பிற்பகல் பங்கேற்கிறார் உலகை அச்சுறுத்தும் தீவிரவாதம் மற்றும் பிரிவினை வாதத்தை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பிராந்திய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது

நாளைவரை ரஷ்யாவில் பயணம் மேற்கொண்டுள்ள திரு

இதனிடையே திரு ராஜ்நாத் சிங் சீன பாதுகாப்பு துறை அமைச்சரை இன்று மாலை மாஸ்கோவில் சந்திக்க உள்ளதாக தெரிகிறது

இந்நிலையில் ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவனே கிழக்கு லடாக் பகுதியில் நிலவரம் குறித்து இன்றும் ஆய்வு மேற்கொள்கிறார் இந்திய சீன எல்லையான லே பகுதியில் இந்திய படைகளின் தயார் நிலை குறித்தும் தற்போதைய நிலவரம் குறித்தும் பாதுகாப்பு படை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிகிறார்

நித்தி ஆயோக் மற்றும் தேசிய ஆளுமை மையம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஒருநாள் பயிற்சி பட்டறையில் மத்திய அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளும் மாநில அரசுகளின் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர்

கோவிட் சூழலில் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர்செய்யும் வகையில் அதன் தலைவர் திரு

சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலங்களுக்கு ஜி

இழப்பீடு வழங்குவது நாட்டின் நிதி கட்டமைப்பை சீரமைப்பது உள்ளிட்டவை தொடா்பான ஆலோசனைகள் இடம்பெறும் என தெரிகிறது

ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக நாளை கொண்டாடப்படுகிறது

எடப்பாடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச்செய்தியில் நாட்டின் வருங்கால தாண்களான மாணவச்செல்வங்களுக்கு அழிவில்லா கல்வி செல்வத்தை அளிப்பதோடு ஒழுக்கம் பண்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஆகிய நெறிகளை போதிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார் வளமிக்க அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கும் அரும்பணியை ஆற்றிவரும் ஆசிரியர்களுக்கு உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார்

சிறந்த முறையில் கணினி மூலம் மாணாக்கருக்கு பயிற்றுவிப்பதிலும் கல்வி இணை செயல்பாடுகள் பள்ளி மேலாண்மையில் தோ்ந்தவர்களுக்கு கனவு ஆசிரியர் போன்ற சிறப்பு மிக்க விருதுகளை வழங்கி ஆசிரியப்பெருமக்களை கவுரவித்து வருவதாகவும் கூறினார்

கோவிட் தொற்றால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள கூடுதல் செலவினங்களை ஈடுகட்ட துணைமதிப்பீடுகள் பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் காலத்திலும் வேளாண் துறையில் தமிழகம் சாதனை புரிந்துள்ளதாக குறிப்பிட்டார்

கோவை மயிலாடுதுறை இடையே ஜன்சதாப்தி விரைவு ரயில் செவ்வாய் கிழமை தவிர இதர தினங்களில் இயக்கப்படும் சென்னை எழும்பூலிருந்து மதுரைக்கு இரண்டு ரயில்களும் காரைக்குடி தூத்துக்குடிக்கு தலா ஒரு ரயிலும் திருச்சி வழியாக இயக்கப்பட உள்ளன

பயணிகள் ரயில் புறப்படுவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாக ரயில் நிலையம் சென்று உரிய பரிசோதனை மேற்கொண்டால் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது

அரியலூர் மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்தை அரசு தலைமை கொறடா திரு

கோவிந்த ராவ் தெரிவித்துள்ளார் கோவிட் பரவல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சென்னை பெசன்ட்நகர் சாலையில் அதிக பொதுமக்களை ஒரே நேரத்தில் அனுமதித்த வணிக வளாகம் மாநகராட்சி அலுவலர்களால் இன்று சீல் வைக்கப்பட்டது

வானிலை தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலணம் காரணமாக நாமக்கல் சேலம் ஈரோடு கரூர் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கன மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது